ஆங்கில புத்தாண்டு நாளை மலர்வதையொட்டி தலைவர்கள் மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துக்கொண்டுள்ளனர்

நாட்டில் உள்ள லட்சக்கணக்கான மருத்துவர்கள் உள்ளிட்ட முன்கள பணியாளர்களுக்கு நன்றி தெரிவித்த பிரதமர் பணியின் போது உயிரிழந்த அனைவரையும் வணங்குவதாக குறிப்பிட்டார்

தமிழகத்தில் சென்னை ஜார்கண்ட்டில் ராஞ்சி திரிபுராவில் அகர்தலா உத்தரப்பிரதேசத்தில் லக்னோ மத்தியபிரதேசத்தில் இந்தோர் குஜராத்தில் ராஜ்கோட் ஆகிய இடங்களில் இத்தகைய வீடுகள் கட்டப்பட உள்ளன

தமிழக ஆளுநர் திரு

முதலமைச்சா் திரு எடப்பாடி கே பழனிசாமி விடுத்துள்ள வாழ்த்துச்செய்தியில் மலரும் இப்புத்தாண்டு தமிழக மக்களுக்கு வளமான வாழ்வையும் நிலையான வளர்ச்சியையும் தொடர்ந்து வழங்கும் ஆண்டாக திகழட்டும் என வாழ்த்தியுள்ளார் அரசின் நலத்திட்டங்களை அனைவரும் சிறப்பான முறையில் பயன்படுத்தி தத்தம் வாழ்வாதாரத்தை உயா்த்திக்கொள்வதோடு தமிழகத்தை முதன்மை மாநிலமாக திகழச்செய்திட அனைவரும் ஒற்றுமையுடன் உழைத்திட முதலமைச்சர் அறிவுறுத்தியுள்ளார்

சோமரசம் பேட்டையில் மகளிர் சுய உதவிக்குழுவினரை சந்தித்து கலந்துரையாடிய முதலமைச்சர் மகளிர் சுய உதவிக்குழுவினருக்கு வழங்கப்பட்ட நலத்திட்டங்கள் குறித்து பட்டியலிட்டார்

சத்திய பிரத சாகு இன்று மாலை காணொலி மூலம் ஆலோசனை மேற்கொள்கிறார்

இதுதொடர்பாக ஆசிரியர்கள் மாணவர்கள் பெற்றோர்களுடன் அண்மையில் மேற்கொண்ட ஆலோசனையின்போது பெறப்பட்ட கருத்துக்களின் அடிப்படையில் தேர்வு தேதிகள் அறிவிக்கப்பட உள்ளன

இந்நிகழ்ச்சியில் பள்ளி மாணாக்கருக்கு விலையில்லா மிதிவண்டிகளை அமைச்சர் வழங்கினார்

தென் கடலோர மாவட்டங்கள் உள் மாவட்டங்கள் வட கடலோர மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் இம்மையம் கூறியுள்ளது இன்றும் நாளையும் குமரிக்கடல் பகுதிகளில் பலத்த காற்று வீசக்கூடும் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு எச்சரிக்கையுடன் செல்ல என்பதல் அறிவுறுத்தப்படுகிறார்கள்

தொடர்ந்து நாளை திருமங்கை மன்னன் வேடுபறி உற்சவம் இடம்பெறுகிறது